நாட்டில் பாதுகாப்புத் தளவாட உற்பத்தித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் விரைவில் தூக்கிலிடப்படுவார்கள் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார்

சித்தா ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துகள் இருந்தால் சுகாதாரத்துறையை அணுகலாம் என்று சுகாதாரத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் கூறியிருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் நாட்டில் பாதுகாப்புத் தளவாட உற்பத்தித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் லக்னோவில் நேற்று பாதுகாப்புத் தளவாட கண்காட்சியை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்தத் துறையில் எளிதாகத் தொழில் தொடங்க அரசு சாதகமான கொள்கைகளை உருவாக்கியுள்ளது என்றார் இணைய வழியாக நடத்தப்படும் தாக்குதல்களின்போதும் தீவிரவாதச் செயல்களின் போதும் தொழில்நுட்பம் தவறாகப் பயன்படுத்துவதால் அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பம் பாதுகாப்புப் படையினருக்குத் தேவைப்படுகிறது என்றார் பாதுகாப்புத் தளவாட உற்பத்தித் துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்த முடிவு இறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முப்படைகளுக்கும் தலைமைத் தளபதி பதவி உருவாக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதுகாப்புத் தளவாட உற்பத்தியை அதிகரிக்க உதவும் என்றும் பிரதமர் கூறினார் கூட்டுறவு வங்கிகளை வலுப்படுத்த வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உத்தேசிக்கப்பட்டுள்ள சுட்டத்திருத்தத்தால் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டு நெறிமுறைகள் கூட்டுறவு வங்கிகளிலும் அமல்படுத்தப்படும் என்றார் தற்போது இந்த வங்கிகளின் நிர்வாகப் பிரச்னைகளுக்கு கூட்டுறவுப் பதிவாளர் வழிகாட்டுதலின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார் கூட்டுறவு வங்கிகள் வெளிப்படைத் தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்பட இந்த சட்டத்திருத்தம் உதவும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் விரைவில் தூக்கிலிடப்படுவார்கள் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் மக்களவையில் இதுதொடர்பாக பெண் உறுப்பினர்கள் எழுப்பிய பிரச்னைக்கு பதிலளித்த அவர் தண்டனையை தாமதிக்க வேண்டும் என்பதற்காக குற்றவாளிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அது நியாயமல்ல என்றும் கூறினார் இவர்களுக்கு உச்சநீதிமன்றம் மரணதண்டனை விதித்திருப்பதாகவும் நீதிநிலைநாட்டப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளிகள் நான்கு பேரும் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்படுவார்கள் என்றும் தனித்தனியாக அல்ல என்றும் தில்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

மாநிலங்களவையில் நேற்று இதுதொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர்

இந்தத் தீர்ப்பை எதிர்த்து இருவரும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி தண்டபாணி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கற்பனையானது என்பதை அரசுத் தரப்பு சாட்சிகள் நிரூபித்துள்ளதால் தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டார் காசோலை மோசடி வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்படும் மேல் முறையீட்டு வழக்குகளை விசாரணைக்கு ஏற்க வேண்டாம் என்று மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கை விசாரித்திருந்தாலும் அந்த வழக்குகளில் தீர்ப்பு வழங்கக் கூடாது என்று மாவட்ட அமர்வு நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் காசோலை மோசடி தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளை அமர்வு நீதிமன்றம் விசாரிப்பதா உயர்நீதிமன்றம் விசாரிப்பதா என்பது தொடர்பாக உச்சநீதிமன்றமும்

சித்தா ஆயுர்வேதம் போன்ற துறைகளில் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துகள் இருந்தால் சுகாதாரத்துறையை அனுகலாம் என்று சுகாதாரத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் கூறியிருக்கிறார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னையில் நேற்று சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

தற்போது கீழ்ப்பாக்கம்

இவர்களின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களைக் கட்டுப்படுத்த தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் மாற்றுத் திறனாளி சிறுமிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள தெப்பக்காட்டில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளுக்கான நலவாழ்வு மற்றும் புத்துணர்வு முகாம் இன்று தொடங்குகிறது

இருவரிச்செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக அந்நாட்டு நாடாளுமன்ற சௌட் சபையில் ஜனநாயகக் கட்சி சார்பில் கொண்டு வரப்பட்ட பதவி நீக்கத் தீர்மானம் தோல்வியடைந்தது

கொரோனா வைரஸுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகள் பலனளிக்கத் தொடங்கியிருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது கடற்படையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஐஎன்எஸ் விராட் போர்க் கப்பல் அடுத்த மாதம் ஏலம் விடப்படும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவிததுள்ளார் கர்நாடகா மாநில அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள் புதுச்சேரி சென்னை இடையே ரயில் போக்குவரத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலிடம் தாம் வலியுறுத்தியுள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி கூறியிருக்கிறார் தமிழ் மொழியில் நாகரீகம் பண்பாடு ஆகியவற்றை போற்றியும் பிற மொழி கலப்பின்றி எழுதியும் வரும் நாளிதழ் வார இதழ் மற்றும் திங்கள் இதழ் ஆகியவற்றுக்கு வழங்கப்படும் சி பா ஆதித்தனார் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ் வளர்ச்சி இயக்ககம் அறிவித்துள்ளது

பின்னர் களமிறங்கிய நியுசிலாந்து